திருகடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார்

பிறந்தநாளையொட்டிநாளைஏற்பாடுசெய்யப்பட்டுள்ளசர்வதேசபாரதிதிருவிழாவில் பிரதமர் திருமோடிஉரையாற்றுகிறார்

என்றுமத்திய அரசுதெரிவித்துள்ளது

நாட்டின் ஜனநாயகவரவாற்றில் ஒருமைல் கல்வாக இது அமையும் என்றும் அவர் கூறினார்

நாடாளுமன்றத்திற்குள் வரும் உறப்பினர்கள் வெவ்வேறுகருத்துக்களைகொண்டிருந்தாலும் அரசியலைகடந்துவலுவான மக்களுக்கானசேவையைஉறுதிசெய்வதையும் இலக்காகொண்டுசெயல்படவேண்டும் எனதாம் விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஜனநாயகத்தை இந்தியாஉயிர் மூச்சாகவும் வாழ்க்கைமுறையாகவும் கடைபிடித்துவருவதாகஅவர் கூறினார் இந்நிகழ்ச்சியில் பேசியமக்களவைத் தலைவர் திருஒம் பிர்லா புதியநாடாளுமன்றகட்டிடம் எதிர்காலத்திற்குதேவையானஅனைத்துவசதிகளையும் ஒருமுறைவிரிவாக்கம் செய்யவேண்டியஅவசியம் ஏற்படாதுஎன்றும் கூறினார் அரசியல் சாசனகடமைகளைவரும் ஆண்டுகளில் நிறைவேற்றுவதற்கு இந்த புதியநாடாளுமன்றம் உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மாநிலங்களவைதுணைத்தவைவர் திருஹரிவன்ஷ் நாராயண்சிங் உள்துறைஅமைச்சர் திருஅமித் ஷா பாதுகாப்புத்துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நாடாளுமன்றவிவகாரங்கள் துறைஅமைச்சர் திருபிரகலாத் ஜோஷி வீட்டுவசதித்துறைஅமைச்சர் திருஹர்தீப் சிங் பூரி உள்ளிட்டமத்தியஅமைச்சர்கள் மாநிலஅமைச்சர்கள் நாடாளுமன்றஉறுப்பினர்கள் இந்தநிகழ்ச்சியில் கலந்துகொண்டனர்

புதியநாடாளுமன்றகட்டடத்திற்கானஅடிக்கல் நாட்டப்பட்டதற்குமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிவாழ்த்துதெரிவித்து பிரதமருக்குகடிதம் எழுதியுள்ளார் பிரதமர் திருநரேந்திரமோடிக்குமுதலமைச்சர் இன்றுஅனுப்பியுள்ளகடிதத்தில் புதியநாடாளுமன்றகட்டிடம் இந்தியாவின் அடையாளசின்னமாகதிகழும் என்றுதமிழகமக்கள் சுதந்திர சார்பில் தமதுவாழ்த்துக்களைதெரிவித்துக்கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார்

சென்னையைச் செயலகத்தில் நடைபெற்றநிகழ்ச்சியில் இந்ததிட்டத்தில் ஒன்பதமாணவர்களுக்குமிதிவண்டிகளைஅவர் வழங்கினார் பணியின்போதஉயிரிழந்தபத்திரிகையாளர்களின் குடும்பத்தினருக்கானநிதிஉதவியையும் முதலமைச்சா் இன்றவழங்கினார்

தூத்துக்குடியில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் இந்ததிட்டத்தினால் போக்குவரத்துவிரிவடைந்து வணிகதொடர்புகள் அதிகரிக்கும் என்றும் இதனால் தமிழகத்தின் பொருளாதாரவளர்ச்சிஉயரும் என்றம் தெரிவித்தார்

ஒற்றுமையுடன் செயல்படவேண்டும் என்பதைத்தான் அரசுவிரும்புவதாகவும் அமைச்சர் திருகடம்பூர் ராஜு கூறினார்

இந்நாளையொட்டிநாடெங்கிலும் பல்வேறுவிழிப்புணா்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தமிழகஆளுநர் திருபன்வாரிலால் புரோஹித் விடுத்துள்ளசெய்தியில் மனிதஉரிமைகளைநிலைநிறுத்திடவும் மனிதமாண்புகளைப் போற்றி அமைதியையும் நல்லிணக்கத்தையும் நிலைநாட்டவும் நாம் அனைவரும் இந்நாளில் உறுதியேற்போம் என்றுகுறிப்பிட்டுள்ளார் இன்றுநடைபெற்றதேசியமனிதஉரிமைகள் புகில்லியில் தினத்தில் காணொலி மூலம் கலந்துகொண்டமத்தியஉள்துறை இணையமைச்சர் திருநித்யானந்தராய் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் அதிகாரத்தைபெற்றத்தருவதற்குமத்திய அரசுபல்வேறதிட்டங்களைசெயல்படுத்திவருவதாகதெரிவித்தார் ஏழைஎளியமக்குளுக்குபிரதமரின் உஜ்வாலாதிட்டத்தின்கீழ் விலையில்லாளரிவாயு இணப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகதெரிவித்தார்

இன்று புதுதில்லியில் மும்பை ஹஜ் இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் ஹஜ் பயணி புறப்படும் இடத்தைபொறுத்து பயணத்திற்கானசெலவு மதிப்பிடப்படுவதாகவும் தெரிவித்தார்

இதனையாட்டி சென்னைஉயர்நீதிமன்றவளாகத்தில் உள்ளஅன்னாரதுதிருவுருவச்சிலைஅருகேவைக்கப்பட்டிருந்தபடத்திற்குமாநிலஅமைச்சர்கள் திருஜெயக்குமார் திருபாண்டியராஜன் திருபெஞ்சமின் ஆகியோர் மலர்தூவிமரியாதைசெலுத்தினர்

கிருஷ்ணகிரியில் ராஜாஜியின் நினைவு இல்லத்தில் உள்ளதிருவுருவச் சிலைக்குஆட்சியர் திருஜெயசந்திரபானுரெட்டிமாலைஅணிவித்தமரியாதைசெலுத்தினாா்

வேளாண் சட்டங்கள் விவசாயிகளின் மத்தியஅரசின் பாதுகாப்பைஉறுதிசெய்துள்ளதாகநாமக்கல் மாவட்டத்தைசேர்ந்தவிவசாயிகள் திருகந்தசாமி திருசேகர் ஆகியோர் தெரிவிக்கின்றனர்